மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொன்ரியால் கூறியுள்ளார்

வங்கி ஒழுங்குமுறை சட்டதிருத்த மசோதா சேமிப்புப் பணத்திற்கு பாதுகாப்பை உறுதி செய்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தெரிவித்தார்

குறைந்துள்ளதாக இன்று மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டது

முன்றாக உயர்ந்துள்ளது

உயிரிழந்தனர் தேசிய கல்விக் கொள்கை மானவர்கள் புதிய மைல்கற்களை எட்டுவதற்கு துணையாக இருக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு

தாய்மொழி மற்றும் உள்ளுர் மொழிகளை கற்பித்தல் மொழியாக கொண்டு அதிக அளவிலாள உயர்கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்திய மொழிகளில் கற்பிக்க தனியார் உயர்கல்வி நிறுவனங்களும் ஊக்குவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொன்ரியால் தெரிவித்தார் இளைஞர்கள் சிறந்த சாதனைகளை பளடக்க வேண்டுமென்ற நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிப் கூறியுள்ளார் இது தொடர்பான இணைய கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் அனைத்து துறைகளிலும் இளைஞர்கள் சிறந்து விளங்குவதற்கு புதிய கல்விக் கொள்கை வழிவகுக்கும் என்றார் இளைஞர்கள் நலனில் பிரதமர் தளி அக்கறைக் கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத்சிய் தெரிவித்தாா் வங்கி ஒழுங்குமுறை சட்டதிருத்த மசோதா வாடிக்கையாளர்களின் சேமிப்புப் பணத்திற்கு பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் புதிய சட்டத்திருத்தம் கூட்டுறவு சங்கங்களையும் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு வகை செய்வதாகவும் வர்த்தக வங்கிகளுக்கான நடைமுறை சட்டத்தை சங்க அமைப்புகளும் பின்பற்றுவதற்கு மசோதா வகை செய்வதாகவும் கூறினார் இதனால் அவற்றின் சேவை மேம்படுவதோடு வாடிக்கையாளர்களின் சேமிப்புக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் சேமிப்புதாரர்களின் நலன் கருதி வங்கி சட்டத்திருத்த மசோதாவை அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் திருமதி

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்டுமான தொழிலாளர் நலனுக்கான நிதியத்தின் கீழ் இதுவரை ஐயாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இரண்டு கோடி கட்டுமான தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமரின் ஏழை மக்களுக்கான நலத்திட்டத்தின் கீழ் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட ஏழை மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெிவித்துள்ளார்

சாலையோர வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கடனுதவி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

நோயாளிகளை கண்டறிதல் பரிசோதித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் என்ற அனுகுமுறை திறம்பட செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக குணம்டந்து வருவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இறப்பு சதவீதம் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஜம்மு மற்றும் காஷ்மீர் புதிய யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் தீவிரவாத நடவடிக்கைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார்

பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற கொள்கையில் எவ்வித சமரசமும் செய்வதில்லை என்ற கொள்கையில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதிலும் சில அமைப்புகளால் விடுக்கப்படும் தீவிரவாத சவால்களை எதிர்கொள்வதற்கான சட்டங்களை கொண்டு வருவதிலும் அரசு மிகுந்த கவளம் செலுத்தி வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி மாநிலங்களவையில் அளித்த பதிலில் குறிப்பிட்டுள்ளார்

நீரில் மூழ்கிய மேலும் சிலரை தேடும் பணி தீவிரமாக நடடபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய கோட்டா காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

படகு புறப்பட்டு சிறிது தூரம் சென்றவுடன் நிலைதடுமாறி கவிழ்ந்தாகவும் அவர் தெரிவித்தார் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஆய்வு செய்தனர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்களை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்குவதற்கு மத்திய அரசின் அனுமதியைப் பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி வழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார்

தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்